மகாகவி பாரதியாரின் பிறந்த நாள் விழாவில் இன்று பங்கேற்ற பிரதமர் ஒவ்வொரு இந்தியனும் அதிகாரம் பெற வேண்டும் என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறினார் நாட்டின் ஒருமைப்பாட்டையும் தமிழின் பெருமையையும் உயர்த்தியவர் மகாகவி பாரதி என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார் தனியார் பள்ளிகளில் இலவச கட்டாயக்கல்வியில் சேர்க்கப்படும் மாணவர்களுக்கு அரசுத்தொகை வழங்க இன்றே உத்தரவிடப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் நீலகிரி மலை ரயில் சேவையை தனியாருக்கு வழங்கும் திட்டம் எதுவும் இல்லையென்று தெற்கு ரயில்வே தெளிவுபடுத்தியுள்ளது

இனி விரிவான செய்திகள் ஒவ்வொரு இந்தியனும் அதிகாரம் பெற்ற குடிமக்களாக வாழச்செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

தேசியத்தையும் தமிழையும் இரு கண்களாக பாரதியார் போற்றி வந்ததாக குறிப்பிட்ட பிரதமர் இந்தியா கடந்தகால பெருமைகள் பற்றி மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் போதாது என்றும் தொடர்ந்து முன்னேற்றப்பாதையில் செல்வதற்கான செயல்களை வகுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார் அதற்கு ஏற்ற வகையில் மத்திய அரசு தற்போது செயல்படுவதாக அவர் கூறினார் சுதந்திர வேட்கையை மக்களிடையே ஏற்படுத்தி நாட்டின் சுதந்திரத்திற்கு வித்திட்டவர் மகாகவி பாரதி என்று கூறிய பிரதமர் திரு மோடி பாரதியாரின் பாடல் வரிகளையும் குறிப்பிட்டார்

பாதுகாப்புப்படைகளில் நிரந்தர பணி ஒப்படைப்பு பெற்ற அதிகாரிகள் நிலையில் பெண்கள் செயல்பட அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் தமிழின் பெருமையையும் உயர்த்திப்பிடித்தவர் பாரதியார் என்றார்

பிரதமரிடமிருந்து இவ்விருதை பெற்றது தமக்கு பெருமிதம் அளிப்பதாக திரு சீனி விஸ்வநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

மகாகவி பாரதியாரின் பிறந்த தினத்தையொட்டி மாநில அரசின் சார்பில் சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரது சிலை அருகே வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் திரு பெஞ்சமின் உள்ளிட்டோா் மலாதூவி மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பாரதியின் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநில செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தனியார் பள்ளிகளில் இலவச கட்டாயக்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு அரசுத்தொகை வழங்க உத்தரவிடப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் இன்றே திரு தெரிவித்துள்ளார் சென்னை மற்றும் திருவள்ளுர் மாவட்டங்களில் மழலையர் பள்ளி தொடக்க மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கான தொடர் அங்கீகார ஆணைகளை திருவேற்காட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி பேசிய அவர்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார்

கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்திலிருந்தும் வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட அவர் உத்தரவிட்டுள்ளார்

வாணியம்பாடி தொடங்கப்படும் என்று மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார் ஆவங்காயம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அலுவலகப் பணிகளை இன்று காலை அமைச்சர்கள் திரு வீரமணி திருமதி நிலோஃபர் கபில் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கிவைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வீரமணி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனைக்கு நிகரான மருத்துவமனையாக செயல்பட்டு வருவதாக கூறினார் மருத்துவக்கல்லூரியை கொண்டுவருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்திய குடியரசுக்கட்சியின் கவாய் பிரிவின் முன்னாள் மாநிலத்தலைவர் சக்திதாசன் மறைவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார் பொது வாழ்க்கையில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக்கொண்ட சக்திதாசன் ஏழை எளிய மற்றும் ஷெட்யூல்டு வகுப்பினரின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் என்றும் கூறியுள்ளார் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் குறைந்த விலையில் மதிய உணவு வழங்கி வந்த சமூக சேவையாளர் சுப்பிரமணியன் மறைவுக்கும் முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளார்

நீலகிரி மலை ரயில் சேவையை தனியாருக்கு வழங்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று தெற்கு ரயில்வே தெளிவுபடுத்தியுள்ளது இதுதொடர்பாக தெற்கு ரயில்வேயின் சேலம் கோட்ட அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மலை ரயில் சேவை தனியார் மயமாக்கப்படுவதாக வெளியான தகவல்கள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டக் செய்திகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கான நிரந்தர தீயணைப்பு நிலையம் எப்போது அமைக்கப்படும் என்று தெரிவிக்குமாறு மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது

சா்வதேச மலைகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உதகை தாவரவியல் பூங்காவில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா மரக்கன்றுகளை நட்டு தோட்டக்கலைத்துறை சாா்பில் உருவாக்கப்பட்டுள்ள இயற்கை வேளாண் செயலியையும் தொடங்கி வைத்தாா்